அறுவடைத் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் இன்று உற்சாகத்துடன் பாரம்பரிய கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது

தேதி நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

புவியரசன் தெரிவித்துள்ளார்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 பொங்கிவரும் பொங்கல் போலவே வாழ்க்கையிலும் இன்பம் பொங்கட்டும் என வேண்டி மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு உறவினர்களுடன் இத்திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் அதிகாலை முதலே திருக்கோவில்களில் நடைபெற்றுவரும் வழிபாடுகளில் மக்கள் கலந்து கொள்கின்றனர்

நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்ட செய்தியில் தமிழர் பண்பாட்டின் மேன்மைகளை வெளிப்படுத்தும் இப்பண்டிகையின் போது அனைவரும் நல்ல ஆரோக்கியம் வெற்றிகள் பெற்றுவாழ வாழ்த்தி உள்ளார் இயற்கையோடு இணைந்து வாழவும் கருணை உணர்வை பெருக்கவும் இந்த பண்டிகை நம்மை தூண்டட்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அறுவடைத் திருநாளாம் மகர சங்கராந்தி குஜராத் மாநிலத்தில் உத்ராயன் என்றும் அஸாமில் போகாலி பிகு என்றும் மேற்குவங்கத்தில் பௌஷ் சங்கராந்தி என்னும் பெயரிலும் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் பன்முகத் மரபுகளையும் எடுத்தியம்பும் இவ்விழா இயற்கைக்கு தன்மையையும் நமது நாம் அளிக்கவேண்டிய முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் முதலமைச்சர் தமிழகம் பல்வேறு துறைகளில் விருதுகளை பெறுவதற்கு காவல்துறை முக்கிய பங்காற்றியதாக முதலமைச்சர் திரு

சென்னை புனித தோமையார்மலை ஆயுதப்படை வளாகத்தில் காவலர்கள் அவர்தம் குடும்பத்தினருடன் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் இன்று கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர்

காவல்துறையிலுள்ள காலிப்பணியிடங்கள் வெகுவாக நிரப்பப்பட்டு காவல்துறை மேலும் சிறப்பாக செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

சேலம் அரிசிபாளையம் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சமத்துவப் பொங்கலை இன்று கொண்டாடினார்கள் உதகை தாவிரவியல் பூங்காவில் சுற்றுலா பொங்கல் கொண்டாடப்பட்டது குறித்து எமது செய்தியாளர் பேசுகையில்

முன்னதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு இப்போட்டியை தொடங்கி வைத்தார்

கோவிட் சூழலில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது

மு க இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்ட பின்னர் திரு ராகுல்காந்தி மதுரை தென்பழஞ்சியில் நடைபெறும் பொங்கல் விழாவிலும் பங்கேற்றார் அங்கு நடைபெற்ற கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார்

குடியரசு தலைவர் திரு

இது தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய இராணுவ தலைமைத் தளபதி ஜெனரல் மனோஜ் நரவனே கடந்த ஆண்டு நாட்டிற்கும் ஆயுதப்படைகளுக்கும் மிகவும் சவாலாக அமைந்தது என்றார் வடக்கு எல்லைகளில் தைரியமாக தங்கியிருந்த ஆயுதப்படையினர் கோவிட் தொற்றையும் திறமையாக எதிர்கொண்டனர் என்று பெருமிதம் தெரிவித்தார்

மத்திய திறன்மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பிலான இத்திட்டத்தில் கோவிட் தொடர்பான திறன் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன

தென்தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது

புவியரசன் தெரிவித்துள்ளார்

பேட்மிட்டன் தாய்லாந்து ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுந்று ஆட்டங்களில் இன்று மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் தாய்லாந்தின் புஸானன் ஐயும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி றீகாந்த் மலேசியாவின் லீஸி ஜியா வையும் எதிர் கொள்கின்றனர்